நான்கு நாடுகளுக்கிடையிலான கால்பந்து போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் சீனப் பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்றிரவு புதுதில்லி திரும்பினார்

இந்த அமைப்பிள் முழு உறுப்பினராக சென்ற ஆண்டு சேர்ந்த பிறகு இந்தியா பங்கேற்கும் முதலாவது உச்சிமாநாடு இதுவாகும் ஊகனில் நடைபெற்ற சீன அதிபர் ஜி ஜின் பிங் உடனான உச்சி மாநாட்டின்போது ஏற்பட்ட வேகத்தை முன்னெடுத்துச் செல்வதாக பிரதமரின் பயணம் அமைந்திருந்தது சென்ற சனிக்கிழமை சீனா சென்றடைந்த திரு மோடி அதிபர் ஜி ஜின் பிங்குடன் பேச்சு நடத்தினார் அப்போது பல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின

பிரம்மபுத்திரா நதி தொடர்பான நீரியியல் தகவல்களை பகிர்ந்துகொள்ளவும் இருநாடுகளும் ஒப்புக்கொண்டன இருநாட்டு மக்களுக்கிடையே தொடர்புகளை ஊக்குவிக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் புதிய அமைப்பு உருவாக்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தின்போது பிரதமர் உறுப்பு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு மற்றும் இணைப்புக்கு முக்கியத்துவம் தரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சீனாவின் திட்டமாள பெல்ட் மற்றும் சாலை திட்டத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் வலியுறுத்தினார் அனைத்தையும் உள்ளடக்கிய நிலைத்த பிராந்திய ஒருமைப்பாட்டு நாடுகளின் ஆதிபத்தியம் ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்கும் இணைப்புத் திட்டங்களை இந்தியா வரவேற்பதாகவும் பிரதமர் கூறினார் நேற்று முடிவடைந்த இந்த உச்சிமாநாட்டில் சிங்டோ பிரகடனம் அறிவிக்கப்பட்டது பயங்கரவாதம் பிரிவினைவாதம் தீவிரவாதம் ஆகியவற்றை எதிர்ப்பதை இந்த பிரகடனம் வலியுறுத்துகிறது இளைஞர்களை தீவிரவாதிகளாக்குவதை திவிர்ப்பது பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் குறித்த தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றையும் இப்பிரகடனம் வலியுறுத்துகிறது பல முனையங்கள் கொண்ட திறந்த உலகம் என்ற கருத்துக்கு ஆதரவளிக்கும் இந்த பிரகடனம் ஒருதலைப்பட்சும் மற்றும் வர்த்தக பாதுகாப்புத் தன்மை ஆகியவற்றுக்கு தனது எதிர்ப்பை வலியுறுத்தியது வெள்ளம் ஏற்படுவதை முன்கூட்டியே கணிக்க வாளிலை ஆய்வுத்துறைக்கு புதிய அமைப்பும் மண் ஆய்வு தகவல்களும் உதவ உள்ளன இந்திய வானிலையல் ஆய்வு எமய தலைமை இயக்குநர் திரு கே ஜே ரமேஷ் இதைத் தெரிவித்துள்ளார் தற்போது மத்திய நீர் ஆணையம் வெள்ள எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறது என்று அவர் கூறினார் இந்த புதிய அமைப்பு அடுத்த மாதம் முதல் செயல்படத் தொடங்கும் என்று தெரிவித்த அவர் திடர் வெள்ள நெறிமுறைகளை அது பயன்படுத்தும் என்று கூறினார் நாட்டில் முதல் முறையாக இந்த முறை உபயோகத்திற்கு வருவதாக அவர் தெரிவித்தார் இதற்கௌ நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு வகை மண் மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவை ஒவ்வொன்றும் எவ்வளவு உறிஞ்சும் திறன் கொண்டது என ஆராயப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

மாநில அரசு இந்த ஆலைக்கான நிலத்தை வழங்கத் தவறியதால் காலமாதம் ஏற்பட்டதாக அவர் கூறினார் இந்த பிரச்சினைக்கு இப்போது தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆலையில் எத்தனால் தயாரிப்பதற்கு வைக்கோல் போன்ற பயிர் கழிவுகள் மற்றும் இதர உயிரி கூழ் பயன்படுத்தப்படும் என்று திரு பிரதான் தெரிவித்தார் ஒட்டக பாலை வர்த்தகமாக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவாத் கூறியிருக்கிறார் பிக்காளீரில் நேற்று ஒட்டகம் குறித்த தேசிய ஆராய்ச்சி மைய நிகழ்ச்சியில் அவர் பேசினார் ஒட்டகத்தின் பால் பல ஆரோக்கிய பலன்களை கொண்டது என்று குறிப்பிட்ட அவர் நாட்டில் ஒட்டகங்களின் எண்ணிக்கை குறைந்துவருவதைப் பற்றி கவலை தெரிவித்தார் உலகச் சந்தையில் ஒட்டகப் பாலுக்கும் அதள் இதர உற்பத்தி பொருட்கள் பால் பவுடர் ஆகியவற்றுக்கும் அதிகமான தேவை இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் எனவே ஒட்டகப்பாலை நல்ல முறையில் சந்தைப்படுத்தினால் ஒட்டகம் வளர்ப்பவர்களின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று அமைச்சர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கீழ் மேம்பாடு என்பது மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என மத்திய வீட்டுவகதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார்

நலத்திட்டங்கள் பல விவசாயிகள் பிற்படுத்தப்பட்டோர் வாய்ப்டு வசதிகள் அற்றோர் ஏழழகளின் வீடுகளை சென்றடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை அவர் விளக்கினார்

வடக்கு ரயில்வேயில் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் ரயில்களின் தூய்மையை கண்காணிக்கும் நடைமுறை தற்போது பின்பற்றப்படுகிறது புதுதில்லியில் வடக்கு ரயில்வே பொது மேலாளர் திரு விஸ்வேஸ் சவ்பே இதனை தெரிவித்தார் சமையல் ரயில் பெட்டி வழங்கப்படும் படுக்கை விரிப்புகள் ஒவ்வொரு சேவைக்கும் தனியாக வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டு தினசரி அடிப்படையில் தூய்மை நிலவரம் அனுப்பப்படும் என்று அவர் கூறினார்

உத்ராகண்ட் மாநிலம் டெகிரி மாவட்டத்தில் நேற்று பேருந்து ஒன்று கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த இரண்டு பெண் யாத்ரீகர்கள் உயிரிழந்தனர்

இந்த யாத்ரீகர்கள் பத்ரிநாத் கோவிலுக்கு சென்றுகொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது ரிஷிகேஷ் பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் பாகேஸ்வர் பாலம் அருகே இந்த விபத்து ஏற்பட்டது

உலக குகாதார நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசியா மண்டல இயக்குநர் திருமதி பூனம் கேத்ரபால் சிங் இதனை தெரிவித்தார்

பொது மற்றும் தனியார் துறை மருத்துவசதி வழங்கும் நிறுவனங்ளிடையே நல்ல ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதில் அரசின் முயற்சிகள் வெற்றியடைந்துள்ளன என்றார் அவர் நான்கு நாடுகளுக்கு இடையிலான கால்பந்துப் போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது

பிரெஞ்ச் ஒப்பள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஸ்பெயின் நாட்டின் ரஃபேல் நடால் மீண்டும் ஒருமுறை வென்றுள்ளார்

டொமினிக் தீம் தாம் பங்கேற்ற முதலாவது கிராண்ஸ்லாம் இறுதி போட்டியிலேயே தோல்வியடைந்தார்

ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் மல்யுத்த அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது

பிலிப்பைன்ஸ் ரானுவத்தினர் நேற்று புரட்சியாளர்களின் குண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை மீது விமானம் மற்றும் ராணுவ தாக்குதல்களை நடத்தியபோது இவர்கள் கொல்லப்பட்டனர்